வளர்ச்சிப் பாதையில் நாட்டிலேயே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக கொண்டுவர குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற முதலமைச்சர் திரு எடப்பாடி

பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேடுகள் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன

வுயட நினைவு சுயினை செஸ் போட்டியின் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் கைப்பற்றியிருக்கிறார்

தத்தம் அதிகாரத்தைப் பயன்படுத்தி அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லும் பாலமாகவும் மக்கள் சேவகர்களாகவும் செயல்பட வேண்டும் என்றார்

அழிவு சக்திகளை கட்டுப்படுத்தி தமிழகம் தொடர்ந்து அமைதி பூங்காவாக விளங்க பணியாற்ற வேணடும் என்றார் தேசிய உள்நாட்டு பாதுகாப்பிற்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்

தொழில் நுட்பங்களைப் பயன்படுத்தி குற்றங்களை கண்டறிய நவீன வேணடும் கொலை சம்பவங்களை ஒடுக்க வேண்டும் கண்காணிப்பு கேமராக்களை நிறுவ வேண்டும் நெடுஞ்சாலைகளில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் கந்து வட்டி புகார்கள் மீது துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் சாதிய ஆணவக்கொலைக் குற்றங்களை தடுக்க கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பிற்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் பேரிடர் காலங்களில் துரிதமாக செயல்பட்டு பொதுமக்களை மீட்க வேண்டும் முதலமைச்சர்

நரேந்திரமோடி அவைக்குள் நழைந்து அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார் இதனிடையே பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேடுகளை வலியுறுத்தும் பதாகைகளை ஏந்தியவாறு காங்கிரஸ் கட்சியினர் அவையின் மையப்பகுதியில் குழுமி இந்த பிரச்சனையை எழுப்பினார்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களும் இதே பிரச்சனையை எழுப்ப முயன்றனர்

இதன் காரணமாக நிலவிய கூச்சல் குழப்பங்களால் அவை தலைவர் திருமதி

முன்னதாக பேசிய திரு வெங்கைய நாயுடு அவையின் மான்பை குறைக்க வேண்டாம் என்றும் பதாகைகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் எதிர்கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்தார்

போன்ஸ் ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இதனிடையே மேகாலயா முதலமைச்சர் பதவியை முகுல் சங்மா ராஜினாமா செய்திருக்கிறார்

புதிய கட்சியை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கைகளை கொண்டுசெல்வதற்காக மத்திய அமைச்சர்கள் திரு நிதின் கட்காரி மற்றும் ஜ்வல் ழுசயஅ ஆகியோரை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது இருவரும் விரைவில் கூடி புதிய முதலமைச்சரின் பெயரை இறுதி செய்வார்கள் என தெரிகிறது

சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிரான அமலாக்க இயக்குநரகத்தின் மனுவை தள்ளுபடி செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது இதுதொடர்பாக திரு கார்த்தி சிதம்பரம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் ஊடீஐ தொடுத்துள்ள முதல் தகவல் அறிக்கையின் அடிபபடையில் அவருக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ள அமலாக்க இயக்குநரகத்திற்கு அதிகாரம் இல்லையென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இதுதொடர்பான மனுக்களுடன் நாளை இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளது இது தவிர கார்த்தி சிதம்பரத்தின் முன் ஜாமின் மனுவையும் உச்சநீதிமன்றம் நாளை விசாரிக்கக்கூடும் என தெரிகிறது

கார்த்தி சிதம்பரம் தற்போது ஊடிஜ காவலில் உள்ளார்

தேர்வு எழுதும் மாணாக்கருக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் நம்பிக்கையுடனும் புன்னகையுடனும் தேர்வை எதிர்கொள்ள வாழ்த்தியுள்ளார்

பன்வாரிலால் புரோகித் தமது குடும்பத்தினருடன் இன்று ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இதனை தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் உள்ள முன்னாள் குடியரசுத்தவைர் டாக்டர் சந்தித்தார்

இதுகுறித்து எமது செய்தியாளர்

பகுதிகளிலிருந்து அவை குடியிருப்பு தனியாக பிரிக்கப்பட்டு ரயில்பாதைகளுக்கு அருகே நிலத்தடி மூலம் கொண்டு செல்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது